யோகா கலையை பிரபலப்படுத்தவும் மேம்படுத்தவும் அதில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி விருதுகளை வழங்கினார்

திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார்

நிலவின் சுற்றுவட்டப் பாதையில் நான்காவது முறையாக இன்னும் சற்றுநேரத்தில் குறைக்கப்படுகிறது

பிரிவில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் யோகா கலையை பிரபலப்படுத்தவும் மேம்படுத்தவும் அதில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி விருதுகளை வழங்கினார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருதுகளை வழங்கி உரையாற்றிய பிரதமர் ஆயூஷ் மற்றும் யோகா இரண்டுமே இந்திய மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இரண்டு தூண்களாக விளங்கி வருகின்றன என்றார் இயற்கை மருத்துவமே வாழ்க்கை முறை என்று மகாத்மா காந்தி கூறியதையும் பிரதமா் நினைவு கூர்ந்தார் ஆயூர்வேத சிகிச்சை யோகா பயிற்சி ஆகியவற்றுக்கு இந்தியா பழங்காலத்திலிருந்தே முக்கியத்துவம் அளித்து வந்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் யோகா மற்றும் ஆயூர்வேத மருத்துவத்தை முழு அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

வங்கித் துறையில் முக்கியமான மாற்றங்களை மேற்கொள்ளவிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

வங்கித் துறையை வலுப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் அடுத்த தலைமுறைக்கான வங்கியை உருவாக்க மத்திய அரசு முயன்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வாகனக் கடன் வீட்டுக் கடன் தொடர்பாக எட்டு புதிய திட்டங்களை பொதுத் துறை வங்கிகள் அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சுமார் மூன்றரை லட்சம் போலி நிறுவனங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆக்கப்பூர்வமான விமா்சனத்தை தாம் எப்போதும் வரவேற்பதாக பிரதமா் திரு நநரேந்திரமோடி கூறியிருக்கிறார் கொச்சியில் இன்று நடைபெற்ற மலையாள மனோரமா செய்தி நிறுவனத்தின் மாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் மக்களை ஒன்றுபடுத்தும் நடவடிக்கையில் ஊடகங்கள் முக்கிய பங்களிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் நாம் கனவிலும் கண்டிராதபடி ரயில் நிலையங்களில்கூட மக்கள் ஒருவருக்கொருவர் வை பை மூலம் தொடர்பு கொள்வதை தற்போது காண முடிகிறது என்றார் ஒளிவுமறைவற்ற தன்மை என்பது இன்று அனைவராலும் பேசுப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு ஒன்றரை கோடி வீடுகளை மின்னல் வேகத்தில் அரசு கட்டிக் கொடுத்துள்ளது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார்

விண்ணில் செலுத்தப்பட்ட சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் சவேகம் நிலவின் சுற்றுவட்டப் பாதையில் நான்காவது முறையாக குறைக்கப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் இன்று மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் விண்கலத்தின் நிலவின் சுற்றுப் பாதை குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களுக்கு தமது ஆதரவை தெரிவித்தார் புதிய தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சூரியஒளி சாதன நீர்பாசனம் உள்ளிட்டவை குறித்து அவர் பிரதமருடன் விவாதித்தார்

அரசுமுறைப் பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி லண்டனில் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் உரையாற்றினார் இந்தக் கூட்டத்தில் நகர கட்டமைப்பு வீட்டு வசதி பசுமை எரிசக்தி போன்ற துறைகளில் தமிழ்நாட்டில் முதலீடுகள் செய்வது தொடர்பாக அவர் விவாதித்தார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் மூலமாக ஒன்றரை கோடி குடும்பங்கள் பயனடைந்து வருவதாகவும்

தொழில் முதலீட்டாளர்கள் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார் ஆட்டோமொபைல் தொழில் ஜவுளித் துறை தோல் பொருட்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் ஆகியவற்றில் தமிழகம் முன்னணி வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இங்கிலாந்து தொழிலதிபர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வருமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்தார்

இன்று குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு குறைதீர்ப்பு முகாமில் கலந்து கொண்டு அவர் பேசினார்

குறைந்தது பத்து மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்தில் அமைக்க மத்திய அரசு முன்வர வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் கட்டுமானப் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கிலிருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

அடுத்தக்கட்ட விசாரணை குறித்து தேதி விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிகிறது சிலைக் கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி குழுவுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாதது ஏன் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இதுதொடர்பாக சிலைக் கடத்தல் தடுப்புப் பிரிவு சிறப்பு அதிகாரி திரு பொன் மாணிக்கவேல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்துள்ளார் நீதிபதிகள் மகாதேவன் ஆதிகேசவலு அமர்வு முன்பு இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது தமிழக அரசின் நடவடிக்கைக்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள்

மாவட்டச் செய்திகள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இயந்திரம் மூலம் நேரடி நெல் விதைப்புப் பணியை மாநில உணவு அமைச்சர் திரு காமராஜ் இன்று தொடங்கி வைத்தார்

தேனி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற முதலமைச்சின் சிறப்பு மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார் விளையாட்டுச் செய்திகள் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளார்

உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்உஸ் இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதிப் போட்டி இன்று தொடங்குகிறது